ஸ்டாலின் பிரதமர் திரு நரேந்திரமோடியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்

பெட்ரோல் டீசல் மீதான கூடுதல் மேல் வரி விதிப்பால் மத்தியஅரசுக்கு கிடைத்துள்ள வருவாய் மாநில அரசுகளுக்கு பகிர்ந்தளிக்கப்படவில்லை என்றும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார்

ஸ்டாலின் தலைமையில் அனைத்து கட்சி ஆலோசனைக் கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்றுமாலை நடைபெறுகிறது

தீயணைப்புத்துறையினர் விரைந்து பாதிக்கப்பட்டவர்களை ஆலையிலிருந்து மீட்டு ஆம்புலன்ஸ்மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் படுகாயமடைந்தவர்கள் கடலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் தீவிர சிகிச்சைப்பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதனிடையே மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு சி

கணேசன் சிகிச்சை பெற்றுவரும் தொழிலாளர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார்

சேகர் பாபு இன்று பார்வையிட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் ஆம்புலன்ஸ்களில் அழைத்துவரப்படும் நோயாளிகளுக்கு உடனடியாக மருத்துவமனையில் படுக்கை வசதிகள் செய்து தர முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதாக குறிப்பிட்டார் மாநிலத்தில் தினந்தோறும் ஒருலட்சம் பேருக்கு உணவு என்ற அன்னதான திட்டம் இன்று தொடங்கப்படுவதாகவும் அவர் கூறினார்

ராஜகண்ணப்பன் தமிழகத்தில் பேருந்துகளில் ஆக்ஸிஜன் வசதி அளித்து சிகிச்சை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு

போக்குவரத்துத் துறையின் வருவாயை அதிகரிக்கும்வகையில் துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டபின் இன்று செய்தியாளர்களிடம் பேசியஅவர் கோவிட் சூழலில் முன்கள பணியாளர்களின் நலன்கருதி கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என்றார்

அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார்

அன்பரசன் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் கோவிட் தடுப்பு பணிகள் தொடர்பாக அனைத்து அரசு அலுவலர்களுக்கான ஆய்வுக்கூட்டம் மாநில ஊரக தொழில்துறை அமைச்சர் திரு

செந்தில் பாலாஜி சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மின்சாரம் மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி தலைமையில் கோவிட் தடுப்பு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக்கூட்டம் இன்று நடைபெற்றது

நாஸர் இன்று தொடங்கிவைத்தார்

ஸ்டாலின் இஸ்லாமலிய பெருமக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டுள்ளார்

ரமலான் புனித ரமலான் பண்டிகை தமிழகத்தில் நாளை கொண்டாடப்படவுள்ளநிலையில் இஸ்லாமிய பெருமக்கள் அரசின் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்கவேண்டியதன் அவசியத்தை மாநில சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு

பெரியசாமி திண்டுக்கல் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சைபெற்றுவரும் நோயாளிகளின் உதவியாளர்களுக்கு உணவுப் பொட்டலங்கள் வழங்கும் நிகழ்வை கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு

பெரியசாமி இன்று தொடங்கிவைத்தார் பழனி கோவில் தேவஸ்தான நிர்வாகம் சார்பில் உணவுப்பொட்டலங்கள் தயார்செய்யப்பட்டுள்ளது

வானிலை தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வுப்பகுதி உருவாகியுள்ளதையடுத்து நீலகிரி கன்னியாக்குமரி திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வுமையம் தெரிவித்துள்ளது